கருணாநிதி குணமடைந்து வருவதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியாவின் சௌரவ் வர்மா

திமுக தலைவர் திரு மு கருணாநிதி குணமடைந்து வருவதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சலில் இருந்தும் நோய் தொற்றில் இருந்தும் குணமடைந்து வருவதாக கூறியுள்ளார் திமுக தலைவரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திரு கருணாநிதியை நலம் விசாரித்த குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அவர் விரைவில் குணமடந்து எல்லோரையும் சந்திப்பார் என்று கூறினார் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் மதிமுக பொதுச்செயலாளா் திரு வைகோ பாமக இளைஞரணி தலைவா் டாக்டா் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் அவரது இல்லத்துக்குச் சென்று நலம் விசாரித்தனர்

மருத்துவக்குழுவினர் கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று முதல் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தமிழகத்தில் மழை நீரை முழுமையாக சேமிக்கவும் நிலத்தடி நீர் ஆதாரத்தை செறிவூட்டுவதற்கு தடுப்பணகள் கட்டும் திட்டத்திற்கும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் புதிய தீயணைப்பு நிலையம் மற்றும் வனவாசியில் புதிய தொழில்நுட்ப கல்லூரியையும் தொடங்கிவைத்தபின் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் புதிய அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதால் எண்ணற்ற மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எடப்பாடி அருகே எட்டிக்குட்டைமேடு பகுதியில் அரசு கல்வியியல் கல்லூரியும் தொழிற்பேட்டையும் ஓராண்டில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

மழை நீரை சேமிக்க தடுப்பணைகள் கட்டும் திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும்

தமிழகத்தில் அனைத்து அனைகளும் ஒரே மாதத்தில் முழு கொள்ளளவை எட்டியிருப்பது குறித்து தமது மகிழ்ச்சியை வெளியிட்ட முதலமைச்சர் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் சேலம் பசுமைவழிச்சாலை அமைவதன் மூலம் எரிபொருள் சேமிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் மேம்படும் என்றார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தமிழகத்தில் சொத்துவரி உயர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் வாடகைதாரர்களுக்கு சொத்துவரி குறைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசில் தாமும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர் மக்களவை தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக கூறினார் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ செயல்படும் பள்ளிகள் மற்றும் இல்லங்களுக்கான மாத உணவூட்டும் மானியத்தை

தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்த்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் எளிய குடும்பத்தில் மண்ணின் மைந்தனாக பிறந்து கடின உழைப்பாலும் பண்பினாலும் உயரிய பதவியை அடைந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் நாட்டின் வளங்கள் மீது நம்பிக்கையும் தெளிவான தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர் அப்துல்கலாம் என்றும் அவருடைய அறிவாற்றலை இந்தியா என்றும் நினைவுகூறும் என்றும் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் உள்ள அப்துல்கலாம் தொலைநோக்கு கழகம் கலாமின் சிந்தனை தொலைநோக்கு பார்வை குறித்து மாணவர்களிடையே கட்டுரைப்போட்டி சிறப்பு சொற்பொழிவு ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது சுகாதாரம் சுற்றுச்சூழல் விவசாயம் எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை கண்டவர் அப்துல்கலாம் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது ரமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர் திரு மணிகண்டன் மற்றும் அதிகாரிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர்

கிருஷ்ணகிரியில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் புதிய கட்டடத்தை திறந்துவைத்து பேசிய அமைச்சர்

கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதையடுத்து மக்களை நாடி வங்கிகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார்

மாற்றுத்திறனாளி விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெரிவித்தார் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனராக திரு ஏ மாரியப்பன் இன்று பொறுப்பேற்றார் சென்னை பத்திரிகை பதிவு அலுவலகத்தில் கூடுதல் பத்திரிகை பதிவாளர் பொறுப்பையும் அவர் ஏற்றுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் பல்வேறு ஊடகப்பிரிவுகளில் அவர் பதவி வகித்துள்ளார் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் செயல்பட்டுவரும் மணல் குவாரிகள் குறித்து விரிவான அறிக்கையை வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி திரு டி ராஜா இந்த குவாரிகளுக்கான அனுமதி குறித்தும் தெரிவிக்கும்படி தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய ஊரக வாழ்வாதாரத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு கழிவுப்பொருட்களில் இருந்து பிளாஸ்டிக்கை தரம் பிரிக்கும் பணியில் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பயனாளி ஜெயந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மேகமூட்டம் இல்லாத நிலையில் நாட்டின் எந்த பகுதியிலும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஆப்பிரிக்கா மத்திய ஆசியா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் சந்திரகிரகணத்தை காணலாம் விளையாட்டுச்செய்தி ரஷ்ய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் அரையிறுதிக்கு இந்தியாவின் சௌரவ் வர்மா மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில்